பொதுமுடக்கம் முடிந்த பின்னர் தமிழகத்தின் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பது குறித்து தமிழக அரசு உயர்நிலைக் குழு ஒன்றை அமைத்துள்ளது புதுச்சேரி இந்திராகாந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்ந்த செல்லிப்பட்டை கொரோனா இன்று ஒருவருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது

இந்த விமானங்கள் மூலம் அழைத்து வரப்படும் இந்தியர்கள் அனைவரும் மருத்துவக் குழுவினரால் உடல் பரிசோதனை செய்யப்பட்டு மத்திய அரசின் பாதுகாப்பு விதிமுறைகளின் படி தனிமைப்படுத்தி வைக்கப்படுவார்கள் வந்தே பாரத் இயக்கத்தின் கீழ் அடுத்த வெள்ளிக்கிழமை வரை பல்வேறு வெளிநாடுகளில் இருந்து மேலும் பல விமானங்கள் இயக்கப்பட உள்ளன விடுதலைப் போராட்ட வீரரும் சமுக சீர்திருத்தவாதியுமான கோபால கிருஷ்ண கோகலே பிறந்தநாளான இன்று பிரதமர் திரு நரேந்திரமோடி அன்னாருக்கு இன்று புகழஞ்சலி செலுத்தியுள்ளார் அபார விவேகத்துடன் கூடிய அற்புத மனிதரான கோபால கிருஷ்ண கோகலே கல்வி மற்றும் சமுக ரீதியிலான அதிகார பங்கேற்பிற்கு அளப்பரிய பங்களித்தவர் என்று டிவிட்டர் செய்தி ஒன்றில் அவர் கூறியுள்ளார் விடுதலைப் போராட்டத்தில் முன்னுதாரணத் தலைவராக திகழ்ந்தவர் கோகலே என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ராஜ புத்திர மன்னர் மஹாராணா பிரதாப் பிறந்தநாளான இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அன்னாருக்கு புகழாரம் சூட்டியுள்ளார் மஹாராணா பிரதாப்பின் தீரமும் சுயமரியாதை மற்றும் தேசப் பற்றும் நாட்டு மக்களுக்கு எப்போதும் ஊக்கமளிக்கும் என்று டிவிட்டர் செய்தி ஒன்றில் அவர் கூறியுள்ளார்

ஃபேவிபிராவிர் பைட்டோ பார்மாசூட்டிகல் ஆகியன இவ்விரு மருந்துகளாகும்

சேகர் மாண்டே அகில இந்திய வானொலிக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்தார் இம்மருந்துகளின் களப் பரிசோதனைகள் ஒரு வார காலத்திற்குள் தொடங்கும் என்றும் அவர் கூறினார் பொது முடக்கம் முடிந்த பின்னர் தமிழகத்தின் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பது குறித்து ஆலோசனைகளை வழங்க தமிழக அரசு ரிசர்வ் வங்கியின் முன்னாள் ஆளுநர் டாக்டர்

ரங்கராஜன் தலைமையில் உயர்நிலை குழு ஒன்றை அமைத்துள்ளது பொது முடக்கத்தினால் சிறு மற்றும் குறுந் தொழில் துறையில் ஏற்பட்டுள்ள தாக்கங்களையும் இத்துறையினருக்கு புதிதாக உருவாக கூடிய வாய்ப்புகளையும் உயர்நிலைக் குழு ஆராயும்

மின்சார சட்டத்தில் மத்திய அரசால் உத்தேசிக்கப்பட்டுள்ள திருத்தங்களால் அரசியல் சாசனபடியான மாநில அரசுகளின் அதிகாரங்கள் பறிக்கப்படும் என்பதால் கொரோனா நிலவரங்கள் தணிந்து முழுமையான விவாதம் மேற்கொள்ளும் வரை இந்த உத்தேசத்தை ஒத்திவைக்க வேண்டும் என தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி

இதுகுறித்து இன்று பிரதமர் திரு நரேந்திரமோடி க்கு அவர் கடிதம் எழுதியுள்ளார் மின்சார சட்டத்தில் உத்தேசிக்கப்பட்டுள்ள திருத்தங்களால் பொதுமக்களுக்கும் துன்பம் அதிகரிக்கும் என்பதால் இத்திருத்தங்களை கொண்டு வருவதற்கான தருணம் இதுவல்ல என்றும் அவர் கூறியுள்ளார்

இவர்களில் ஏற்கனவே உள்ள நோயாளி ஒருவருக்கு நேற்று கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதில் தொற்று இல்லை என தெரிய வந்திருப்பதாகவும் பரிசோதனையிலும் தொற்று இல்லை என உறுதியானால் நாளைய தினம் அவர் மருத்துவமனையில் இருந்து விடுவிக்கப்படுவார் என்றும் முதலமைச்சர் திரு

நாராயணசாமி தெரிவித்துள்ளார்

மல்லாடி கிருஷ்ணராவ் தெரிவித்துள்ளார் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய சுகாதார அமைச்சகத்தில் இருந்து இணைச் செயலர் தம்மை தொடர்பு கொண்டு பேசி புதுச்சேரியில் கொரோனா வைரஸ் கட்டுப்பாட்டு பணிகள் திறம்பட்ட முறையில் மேற்கொள்ளப் படுவதற்கு பாராட்டியதாக தெரிவித்தார் அமைச்சர் மேலும் கூறுகையில்

பொதுமுடக்கம் முடிந்த பின்னர் தமிழகத்தின் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பது குறித்து தமிழக அரசு உயர்நிலைக் குழு ஒன்றை அமைத்துள்ளது புதுச்சேரி இந்திராகாந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் செல்லிப்பட்டை சேர்ந்த ஒருவருக்கு கொரோனா இன்று தொற்று கண்டறியப்பட்டுள்ளது